தெரிவித்குள்ளன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு என் வி ரமணா நியமிக்கப்பட்டுள்ளார்

முன்னேறியுள்ளார்

இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் காய்ச்சல் அறிகுறி உள்ளவர்கள் தற்போது வாக்களித்து வருகின்றனர்

பெரிய அளவில் சுட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படவில்லை என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதாசாகு சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாள் திரு ஓ பன்னீர்செல்வம் பெரியகுளத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தாா்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

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தலில்தங்கள் கூட்டணி வெற்றிபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்

தமிழ்நாடு காஙகிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே

ஆழகிரி புவனகிரியில் வாக்களித்தார் பாமக நிறுவன் மருத்துவர் ச ராமதாசு திண்டிவனத்தில் உள்ள வாக்குச்சாவடியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அரியலூரில் உள்ள வாக்குச்சாவடியிலும் வாக்களித்தனர் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு முத்தரசன் திருத்துறைப்பூண்டி தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் சிதம்பரம் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியிலும் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கலிங்கப்பட்டியிலும் வாக்களித்தனர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவா் திரு கமலஹாசன் ஆகியோா் சென்னையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனா்

நடிகர்கள் ரஜினிகாந்த் சிவக்குமார் அஜித் விஜய் சூரியா கார்த்தி விஜய் சேதபதி நடிகைகள் திரிஷா நிக்கி கவ்ராணி ஐஸ்வா்யா ராஜேஷ் உள்ளிட்ட திரை நட்சத்திரங்களும் சென்னையில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்களித்தனர் சேலம் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பிஜேபி வேட்பாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் உள்ள எஸ் எல் பி பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார்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 இந்த தேர்தலில் முதன்முறை வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர் ஜனநாயகக் கடமை ஆற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த முதன்முறை வாக்காளர்கள் தெரிவித்தனர்

நான்கு மாநிவங்கள் மற்றும் புதுவை யுனியன் பிரதேச சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி மேற்கொள்ளப்படும் உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக திரு என் வி ரமணா நியமிக்கப்பட்டுள்ளார்

பொதத் தேர்வு எழுதும் மாணவர்களின் மன அழுத்ததை போக்கும் வகையில் பிரதம் திரு நரேந்திரமோடி பங்கேற்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது நாளை இரவு ஏழு மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்று பயனடையுமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கேட்டுக் கொண்டுள்ளாா் மாணவர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி உதவிடும் என்றும் அமைச்ச் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டுமென்று அவர் இக்கூட்டத்தில் அறேிவுறுத்தினார்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 பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் கண்காணிப்புநடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுடனான தொடர்புகளை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தினார்

இந்த இயக்கம் நடத்தப்படுகிறது

இது தொடர்பாக மருத்துவ சங்கத்தின் பிரதிநதிகள் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளன் பொது இடங்களில் தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அக்கடிகத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த நோய் தொற்று பரவலின் வேகம் அதிகித்து வருவதால் இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆர் டி பி சி ஆர் பரிசோதனை எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு அறிவுறுத்தியிருப்பதாகக் கூறினார்

இந்த செய்தியாளா் சந்திப்பின்போது உடனிருந்த நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே பால் அநடா நோய் தொற்று பரவலின் வேகம் கடந்த ஆண்எடவிட தற்போது அதிகமாக உள்ளது என்று குறிப்பிட்டா்

தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்ட பின்னா் முக கவசம் அணிவது உள்ளிட்ட நெறிமுறைகளை ஊழியர்கள் அனைவரும் முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் நாளை மறுநாள் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மதுரை கரூர் திருச்சி மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல்மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பந்துவீச்சுப் பிரிவில் ஷில்கா பாண்டே பத்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார்